மகாராஷ்டிரா மற்றம் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்பு அடைந்துள்ளது

முன் வருமாறு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் செகாவத் அழைப்பு விடுத்துள்ளார்

விஜய தசமி மற்றும் தசரா பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதை யொட்டி குடியரசு தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

மஞ்சு ராணி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஃபிரான்ஸ் சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மெக்ரானை பாரீசில் சந்திக்க உள்ளார்

பின்னர் தசரா பண்டிகையையொட்டி திரு ராஜ்நாத் சிங் அங்கு பூஜை செய்ய உள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இந்தியாவின் முக்கிய கூட்டாளியாக பிரான்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் தாம் பிரான்ஸ் சென்றுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

இதர மனுக்கள் திரும்ப பெறப்பட்டன

இது தொடர்பாக சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் இணை அதிகாரி டாக்டர் இந்தர்ஜித் தேர்தலில் போட்டியிடும் பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

கங்கை நதியை பயன்படுத்தும் அனைத்து தரப்பினரும் அதன் புனரமைப்பு பணிகளில் பங்கேற்க முன்வருமாறு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் அழைப்பு விடுத்துள்ளார்

இந்தப் பயணம் தேவ பிரயாக்கில் தொடங்கி கங்கா சாகரில் நிறைவடையும் என்றார்

ராணுவப் படைகள் தேசிய பேரிடர் மீட்புப்படை இந்திய வள உயிரின கல்வி நிறுவனம் மற்றும் மத்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சி அமைப்பின் இந்திய நச்சுத்தன்மை ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த நீச்சல் வீரர்கள் மற்றும் படகு பயண வீரர்கள் பங்கேற்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு சூழ்நிலை மேம்பட்ட பிறகு மாநில அந்தஸ்து மீண்டும் வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பயிற்சியை முடித்த இந்திய காவல்பணி அதிகாரிகளிடையே திரு அமித் ஷா நேற்று கலந்துரையாடினார் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்த்து நீக்கப்பட்டதற்குப் பிறகு ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படவில்லை என்று அவர் கூறினார் இந்திய அரசியல் சாசன சுட்டத்தின்படி அனைத்து பாரம்பரிய அடையாளங்களும் பாதுகாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் அம்மாநிலத்திற்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்த்து காரணமாகவே எல்லைப் பகுதியில் தீவிரவாதம் வேரூன்றியுள்ளதாக அவர் தெரிவித்தார்

நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சிறந்த நிர்வாகத்திற்கு தேசிய குடிமக்கள் பதிவேடு இன்றியமையாதது என்றும் திரு அமீத் ஷா குறிப்பிட்டார் தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக ஜம்மு கஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளிலிருந்து வெளியேறுமாறு சுற்றுலா பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் நாளை மறுநாள் முதல் விலக்கிக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஜம்மு கஷ்மீர் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஸ்ரீநகரில் ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இதற்கிடையே கடந்த ஆறு வாரங்களில் அனைத்து பாதுகாப்பு கட்டுப்பாடுகளும் பல்வேறு பகுதிகளில் விலக்கிக்கொள்ளப்பட்டதாக அரசு செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் பரஸ்பரம் இறையாண்மையை பராமரிக்கும் வகையிலும் சமமாகவும் நட்புறவு நாடுகளுடன் இந்தியா ஒத்துழைப்பை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார்

எந்த வித நிபந்தனையோ போட்டி மனப்பான்மையோ இன்றி மற்ற நாடுகளுடன் நட்புறவை மத்திய அரசு ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் இந்தியா மெக்சிக்கோ இடையே வெளியுறவு அமைச்சக நிலையிலான பேச்சுக்கள் புதுதில்லியில் நடைபெற்றது

இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இருதரப்பு ஒத்துழைப்பு அரசியல் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் ஆகியவை தொடர்பாக இருதரப்பும் விவாதித்ததாக கூறப்பட்டுள்ளது வருமான வரி சீர்திருத்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக மின்னணு மதிப்பீட்டுத் திட்டத்தை வருமான வரித்துறை நேற்று தொடங்கியது தேசிய மின்னனு மதிப்பீட்டு மையத்தை மத்திய நிதியமைச்சகத்தின் வருவாய் துறை செயலர் திரு அஜய் பூஷண் பாண்டே புதுதில்லியில் தொடங்கி வைத்தார்

இந்த தேசிய மின்னனு மதிப்பீட்டு மையத்தின் மூலம் வரி செலுத்துவோர் பயனடையும் வகையில் மதிப்பீட்டு அதிகாரி இடையே நேரடி தொடர்பு இல்லாமல் வரி மதிப்பீடு செய்ய வகை செய்யப்பட்டுள்ளது

மகராஷ்டிராவில் பஞ்சாப் மகாராஷ்டிர கூட்டுறவு வங்கியில் நடைபெற்ற சட்ட விரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக அலிபாக் பகுதியில் உள்ள வீட்டில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர்

தசரா பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மற்றும் குடியரசுத் தலைவர் துணைத் திரு வெங்கய்யா நாயுடு ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மக்கள் அனைவருக்கும் வெற்றி செழுமை மற்றும் மகிழ்ச்சியை இப்பண்டிகை கொண்டுவரட்டும் என்று கூறியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தீளமகளை அழித்து வெற்றி பெற்ற தினமாக தசரா பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்றும் அடக்குமுறை சக்தியை எதிர்க்கும் வலிமையையும் நல்லிணக்கத்தையும் இப்பண்டிகை அளிக்கட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம் அமைப்பதற்கு மத்திய மனித மேம்பாட்டுத்துறை வள அமைச்சர் திரு ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் நேற்று அடிக்கல் நாட்டினார்

உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்போட்டியில் இந்தியாவின் மஞ்சு ராணி காலிறுதி குற்றுக்கு முன்னேறியுள்ளார்

காலிறுதி கற்றில் மஞ்சராணி தென் கொரிய வீராங்கனை கிம் கியாங் மி யை எதிர்கொள்கிறார்